உள்ளது

தாக்கல் செய்ய நாளை கடைசி நாளாகும்

மதுரை மாவட்ட தேர்தல் அதிகாரி மற்றும் உதவி தேர்தல் அதிகாரி உள்ளிட்டோர் இட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர்

பெய்ய வாய்ப்பில்லை என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது

அணியை வென்றது

இத்தொகுதிகளில் வாக்குப்பதிவுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளன

சந்தர்ப்பவாதிகளின் கூட்டணியான எதிர்க்கட்சி கூட்டணி யின் நோக்கம் நிறைவேறாது என பிஜேபி தலைவரும் பிரதமருமான முத்த திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் உத்தரப்பிரதேச மாநிலம் கன்னோஜ் உள்ளிட்ட இட ங்களில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் மக்களுக்கு பயன்படாத அரசையே எதிர்க்கட்சிகள் விரும்புவதாகக் கூறினார் அரசியலில் நம்பிக்கை இல்லையென்று தமக்கு சாகி குறிப்பிட்ட திரு நரேந்திர மோடி காங்கிரஸ் ஆட்சிக் காலத்தில் அண்ணல் அம்பேத்கருக்கு உரிய மரியாதை செலுத்தப்படவில்லை என்றார் ஆனால் தமது தலைமையிலான பிஜேபி ஆட்சியில் அம்பேத்கரை கௌரவிக்கும் விதமாக ரொக்கமில்லா பரிவர்த்தனைக்காக பீம் செயலி அறிமுகப்படுத்தப்பட்டதை அவர் சுட்டிக்காட்டினார் எதிர்க்கட்சிகள் தோல்வியின் விளிம்பில் இருப்பதால் தரக்குறைவான வார்த்தைகளை பயன்படுத்தி விமர்சிப்பதாகவும் பிரதமர் குற்றம் சாட்டினார் பிஜேபி அரசின் பண மதிப்பிழப்பு மற்றும் வரி விதிப்புகள் மிகவும் தவறான நடவடிக்கை என காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி தெரிவித்துள்ளார் தாம் போட்டியிடும் அமேதி மற்றும் தமது தாயார் போட்டியிடும் ரேபரேலி தொகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் கடந்த எழுபது ஆண்டுகளில் இல்வாத அளவுக்கு நாட்டு மக்கள் மீது அதிக வரி விதிக்கப்பட்டுள்ளது என்றார் பிஜேபி ஆட்சியில் தொழிற்சாலைகள் நலிவடைந்ததன் காரணமாக மக்களின் வேலை வாய்ப்பு பறிபோய் விட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார் முறைகேடுகளில் ஈடுபட்ட தொழில் அதிபர்கள் வெளிநாடுகளுக்கு தப்பிச் சென்றுவிட்டதாகவும் திரு ராகுல்காந்தி குற்றம் சாட்டினார் ஊழல் மற்றும் கருப்பு பண ஒழிப்பு என்ற பெயரில் மக்களின் வரிப்பணம் குறிப்பிட்ட ஒரு தொழில் அதிபருக்கு கொடுக்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார் பிரதுர் திரு நரேந்திர மோடி நாட்டு மக்களின் நலனுக்காக அயராது பாடுபட்டு வருகிறார் என பிஜேபி தலைவர் திரு அமித் ஷா கூறியுள்ளார்

ஆனால் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி இரண்டு மாதத்திற்கு ஒருமுறை ஓய்வெடுக்க சென்றுவிடுவதாகவும் அவர் குறிப்பிட்டார் மேலும் காங்கிரஸ் கட்சி தீவிரவாதிகளிடம் மென்மையான போக்கை கடைப்பிடிப்பதாகவும் திரு அமித்ஷா கூறினார் உலக நாடுகளுக்கு எல்லாம் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் பிரதமர் திரு நரேந்திர மோடி அவரது வாரணாசி மக்களவைத் தொகுதிக்கு உட்பட்ட கிராமங்களுக்கு செல்வதில்லை என காங்கிரஸ் பொதுச் செயலாளர் திருமதி பிரியங்கா காந்தி வத்ரா தெரிவித்துள்ளார் உத்தரப்பிரதேச மாநிலம் உன்னாவ் பாரபங்கி உள்ளிட்ட இடங்களில் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் வாரணாசி தொகுதியில் உள்ள ஒரு கிராமத்திற்காவது சென்று அங்குள்ள மக்களை சந்தித்து நாட்டின் யதார்த்த நிலையை பிரதமர் அறிந்து கொள்ள வேண்டும் என்றார் உத்தரப்பிரதேசத்தில் உள்ள விவசாயிகள் கடனில் சிக்கித் தவிப்பதாகவும் பெண்கள் பாதுகாப்பற்ற நிலையில் இருப்பதாகவும் திருமதி பிரியங்கா குறிப்பிட்டார் தேர்தல் நடத்தை விதிகளை நடைமுறைப்படுத்துவதில் தேர்தல் ஆணையம் பாரபட்சத்துடன் செயல்படுவதாக காங்கிரஸ் கட்சி தெரிவித்துள்ளது புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் செய்தித் தொடர்பாளர் திரு அபிஷேக் சிங்வி தேர்தல் நடத்தை விதிகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் பிஜேபி தலைவர் திரு அமித் ஷா ஆகியோருக்கு பொருந்தாதா என கேள்வி எழுப்பினார் பிரதமரும் பிஜேபி தலைவரும் தேர்தல் நடத்தை விதிகளை மீறுவதை தேர்தல் ஆணையம் கண்டுகொள்ளாமல் இருப்பதாக குற்றம் சாட்டிய அவர் இதுகுறித்து நீதிமன்றத்தை அனுக இருப்பதாகவும் தெரிவித்தார்

தமிழகத்தில் சட்டப்பேரவை இடைத் தேர்தல் நடைபெற உள்ள திருப்பரங்குன்றம் ஒட்டப்பிடாரம் அரவக்குறிச்சி சூலூர் ஆகிய நான்கு தொகுதிகளிலும் வேட்பு மலு தாக்கலுக்கு நாளை கடைசி நாளாகும்

மதுரை மக்களவைத் தொகுதி வாக்கு எண்ணிக்கை மையத்திற்குள் அனுமதியின்றி அதிகாரிகள் சென்றது தொடர்பாக மாவட்ட தேர்தல் அதிகாரியான மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட அதிகாரிகள் இடம் மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் இத்தொடர்பாக அத்தொகுதியில் போட்டியிடும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளர் தொடர்ந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நேற்று நீதிபதிகள் திரு எஸ் மணிக்குமார் மற்றும் திரு சுப்பிரமணியம் பிரசாத் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு நேற்று விசாரணைக்கு வந்தது அப்போது தேர்தல் ஆணையத்தின் சார்பில் ஆஜான வழக்கறிஞர் மாவட்ட ஆட்சியர் திரு நடராஜன் மற்றும் மதுரை மேற்கு சுட்டப்பேரவைத் தொகுதி உதவித் தேர்தல் அதிகாரியான திரு குருசந்திரன் மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் திரு ராஜசேகரன் காவல்துறை உதவி ஆணையர் திரு மோகன்தாஸ் ஆகியோர் இடமாற்றம் செய்யப்பட்டிருப்பதாகத் தெரிவித்தார் மேலும் மதுரை மாவட்ட தேர்தல் அதிகாரியாக திரு எஸ் நாகராஜனும் உதவி தேர்தல் அதிகாரியாக திரு சாந்தகுமாரும் நியமிக்கப்பட்டிருப்பதுடன் இந்த விவகாரத்தில் தொடர்புடைய அனைவர் மீதும் குற்றவியல் மற்றும் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தேர்தல் ஆணையத்தின் சார்பில் தெரிவிக்கப்பட்டது

வங்கக்கடலில் உருவான ஃபோனி புயல் தமிழக ஆந்திரா கடலோரப் பகுதியில் கரையைக் கடக்க வாய்ப்பில்லை என இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் கூடுதல் தலைமை இயக்குநர் திரு ம்ருத்யஞ்செய் மொஹபத்ரா தெரிவித்துள்ளார் இந்தப்புயல் கரையைக் கடப்பதற்கு முன்பாக திசை மாறி பங்களாதேஷ் நோக்கி செல்லக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக தமிழக கடலோரப் பகுதிகளில் நிலவும் ஈரப்பதத்தை புயல் காற்று ஈர்த்து செல்லக்கூடும் என்பதால் தமிழகத்தில் வெப்பநிலை அதிகரிக்கக்கூடும் எனவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது

பாளையங்கோட்டை தியாகராஜ நகர் ரயில்வே மேம்பாலப் பணிகளை விரைந்து முடிக்க நடவடிக்கை எடுக்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார் இருவரிச்செய்திகள் தேசத்தரோக குற்றச்சாட்டு தொடர்பான வழக்கு விசாரணைக்காக பாகிஸ்தான் முன்னாள் அதிபர் திரு பர்வேஸ் முஷாரஃப் வருகிற ஒன்றாம் தேதி நாடு திரும்ப உள்ளார் இலங்கையில் நிகழ்ந்த குண்டுவெடிப்பு சம்பவங்களில் தொடர்புடைய நேஷனல் தவ்ஹீத் ஜமாத் மற்றும் ஜமாத் மில்லத்து இப்ரஹிம் ஆகிய இரண்டு அமைப்புகளையும் தடை செய்ய அந்நாட்டு அதிபர் திரு மைத்ரிபால சிறிசேனா முடிவு செய்துள்ளார் இந்தியர்கள் அத்தியாவசிய தேவையின்றி இலங்கை செல்வதை தவிர்க்குமாறு வெளியுறவுத்துறை கேட்டுக் கொண்டுள்ளது சத்தீஸ்கர் மாநிலம் பிஜப்பூர் மாவட்டத்தில் மாவோயிஸ்ட் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் பாதுகாப்புப் படை வீரர்கள் இருவர் உயிரிழந்தனர் ஹிமாச்சலப் பிரதேச மாநிலம் சும்பா மாவட்டத்தில் பயணிகள் பேருந்து ஒன்று பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் பத்து பேர் உயிரிழந்தனர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான பிஜேபி கூட்டணி ஆட்சியில் மக்களுக்கு எந்தவித நன்மையும் கிடைக்கவில்லை என புதுச்சேரி முதலமைச்சர் திரு வி நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளார் தமிழகம் உள்ளிட்ட தென் மாநிலங்களில் குண்டுவெடிப்பு சம்பவங்கள் நடைபெறக் கூடும் என தொலைபேசியில் மிரட்டல் விடுத்த நபரை கர்நாடக காவல் துறையினர் கைது செய்துள்ளனர் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் குழந்தைக் கடத்தலில் ஈடுபட்ட மேலும் மூன்று இடைத்தரகர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் நீலகிரி மாவட்டம் வெலிங்டன் ராணுவ பயிற்சி மையத்தில் நடைபெற்ற முப்படை உயர் அதிகாரிகளின் கலந்தாய்வுக் கூட்டத்தில் அருணாச்சவப் பிரதேச ஆளுநரான முன்னாள் பிரிகேடியர் பி டி மிஸ்ரா கலந்து கொண்டார் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கோடை விடுமுறையை ஒட்டி வருகிற ஒன்றாம் தேதி முதல் விளையாட்டு பயிற்சி முகாம் நடைபெற உள்ளதாக மாவட்ட ஆட்சியர் திரு பொன்னையா தெரிவித்துள்ளார்

தில்லியில் இன்று மாலை நான்கு மணிக்கு நடைபெறும் ஆட்டத்தில் தில்லி பெங்களூரு அணிகளும் இரவு எட்டு மணிக்கு கொல்கத்தாவில் நடைபெறும் ஆட்டத்தில் கொல்கத்தா மும்பை அணிகளும் மோத உள்ளன கிரிக்கெட் வீரர்கள் முகமது ஷமி பும்ரா ரவீந்திர ஐடேஜா மற்றும் மகளிர் கிரிக்கெட் அணியைச் சேர்ந்த பூ னம் யாதவ் ஆகியோரு அர்ஜூனா விருது வழங்குமாறு இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் மத்திய அரசுக்கு பரிந்துரைத்துள்ளது